நள்ளிரவு வரைமுழு ஊரடங்கை மாநில அரசுஅறிவித்துள்ளது

வழங்கப்படுகிறது முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பராமரிக்க முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று தமது தலைமையில்நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்குப் பின் வெளியிட்ட அறிக்கையில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய நாள்கு மாவட்டங்களில்உள்ள சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் இந்த முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளாா் முழுஊரடங்கின்போது இந்த பகுதிகளில் காய்கறி மளிகைக் கடைகள்பெட்ரோல் பங்குகள் உரிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு

அச்சு மற்றும் மின்னனு ஊடகங்கள் நீதித்துறை மற்றும் நீதிமன்றங்கள் செயல்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கட்டுமானம் மற்றம் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்துகொண்ட பின்பு முழுஊரடங்கு காலத்தில் பணிபுரிய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சென்னைப் பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள தொழில் செய்யும் இடங்களுக்கு தினந்தோறும் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்கள் தொழிற்சாலை வளாகத்திலோ அதன் அருகிலேயே தங்கிபணிபுரியலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் போக்குவரத்து வாகனங்கள் இயங்க தடையில்லை சென்னையிலிருந்து திருமணம் மாத்துவம் இறப்பு ஆகிய காரணங்களுக்காக பிற மாவட்டங்களுக்குச் செல்ல ஆதாரங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு இ பாஸ் அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இவ்விரு நாட்களிலும் பால் விநியோகம் மருத்துவமனை மருந்துக்கடைகள் அவசர ஊர்திகள் தவிர எந்தவிதமான செயல்பாடுகளுக்கும் அனுமதி கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று

மருத்துவமனைகள் பரிசோதனைக் கூடங்கள் மருந்தகங்கள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அவசர மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் வாடகை ஆட்டோ டாக்சி தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படும்

இருப்பினும் ஏ

எம் மையங்கள் வழக்கம்போல் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பணியாளர்கள் சும்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் முன்கூட்டியே அனுமதி பெற்று பணிக்கு வருவதிலிருந்து விலக்குப் பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் அனைத்து சென்னை குடும்ப அரிசி அட்டைதார்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் மாநில அரசு அறிவித்துள்ளது அமைப்புசாரா தொழிலாளா் நலவாரிய உறுப்பினா்கள் உட்பட பல்வேறு துறைகளின் நலவாரிய உறுப்பினா்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது அரசு ஊரடங்கை அமல்படுத்தினாலும் நோய்ப் பரவலை மக்களின் ஒத்துழைப்பின்றி தடுக்க இயலாது என்றும் மாநில அரசு கூறியுள்ளது பொதுமக்கள் வெளியில் செல்லும்போதும் பொது இடங்களிலும் முகக்கவசும் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வீட்டிலும் பணிபுரியும் இடங்களிலும் அடிக்கடி சோப்பை பயன்படுத்தி கைகளை கழுவதல் சமுக இடைவெளியைப் பராமரிப்பது போன்றவற்றில் முழுஒத்துழைப்பை பொதுமக்கள் தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் நோய்த் தொற்று அறிகுறி தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டும் என்றும் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வலியுறுத்தியுள்ளார்

கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மருத்துவ நிபுணர்கள் குழுவினர் அரசுக்கு பரிந்துரைத்துள்ளனர்

பின்னா் செய்தியாள்களிடம் பேசிய மருத்துவ நிபுணா்கள் குழுவினா் குறிப்பாக சென்னையில் கட்டுப்பாடுகளை மேலும் அதிகரிக்க வேண்டுமென்றும் மக்களிடையே கூடுதல் விழிப்புணாவை ஏற்படுத்த வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளதாகக் கூறினர்

சுப்பிரமணியன் தெரிவித்தார்

காமராஜ் தெரிவித்துள்ளாா்

ராதாகிருஷ்ணன் சென்னையில் முகக்கவசும் அணியாமல் செவ்பவர்கள் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார்

உதயகுமா் தெரிவித்துள்ளார்

அன்பழகன் மறைவை அடுத்து அந்த தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுட்டப்பேரவை செயலர் திரு

ஸ்ரீனிவாசன் இதற்கான அறிக்கையை வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் நோய் நொற்றை கட்டுப்படுத்த மாநில அரசு மேலும் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளாா் சென்னையில் காணொலி காட்சி வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில அரசின் அவட்சியம் காரணமாகத்தான் நோய் தொற்று அதிகரித்துள்ளதாக குற்றம்சாட்டினார் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்தவா்கள் குறித்த விவரங்களை வெளியிடுவதில் அரசு வெளிப்படைத் தன்மையை கடைபிடிக்கவில்லை என்றும் அவா் குறை கூறினாா் மாநிலத்தில் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவா்கள் குறித்த புள்ளி விவரங்களையும் திரு ஸ்டாலின் எடுத்துரைத்தார் சென்னையில் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதை சவாலாக கருதி மாநில அரசு துணிச்சலான முடிவுகளை எடுக்க வேண்டுமென்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் நாட்களில் பரிசோதனைகளை அதிகரிப்பதுடன் சென்னையில் மக்கள் அடுக்க சில நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஊரடங்கு விதிகளை தெளிவாள முன் அறிவிப்புடன் கடுமையாக்குவதற்கும் அரக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவிக நகர் மண்டலத்தில் வருவாய்த்துறை அமைச்சா திரு உதயகுமார் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வழங்க வேண்டிய கபகர குடிநீர் கரணம் உள்ளிட்ட சித்த மருந்து பொருட்களை தன்னா்வல்களிடம் வழங்கினா் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தொற்று பரவலை கட்டப்படுத்த மைக்ரோ திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் நோய் தொற்று பரிசோதளைகளை அதிக அளவில் மேற்கொள்ளும் வகையில் நடமாடும் மாதிரி சேகரிப்பு வாகனத்தை தலைமை கொறடா திரு ரஜேந்திரன் இன்று தொடங்கி வைத்தார் நோய் தொற்று பரவல் காரணமாக பள்ளிகள் கல்லூரிகள் தற்போது திறக்க முடியாத சூழ்நிலை தொடர்வதால் கல்வி தொலைக்காட்சிகள் மூலம் நேரலை வகுப்புகளை நடத்திடும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார்

ஊழல் குற்றச்சாட்டு நிலுவையில் உள்ள அரசு ஊழியா்களுக்கும் ஒய்வுபெறும் வயது உயா்த்தப்பட்டதை எதிா்த்து தொடரப்பட்ட வழக்கில் மாநில அரசு அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஊரடங்கு உத்தரவை ரத்து செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் வரும் புதன்கிழமை உத்தரவு பிறப்பிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது ஊரடங்கு காலத்தில் வீட்டு உபயோகத்திற்கான இணைப்புக்கான மின்சார அளவு கணக்கீடு குறித்து மின்சார வாரியம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்த மனு மீது ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு மாநில அரசுக்கு சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையிலிருந்து விளாடிக்கு பத்தாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது

ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அருணாச்சலப்பிரதேசத்தில் புதிய வகை மீன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள சிக்கு நதியில் இந்த மீன் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஜவஹாலால் நேரு கல்லூரியின் உயிரியல் தலைவர் துறைத் டாக்டர்